பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது

மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

அணிணையும் பெங்களூரு ஹைதராபாத் அணியையும் எதிர்கொள்கின்றன இனி விரிவான செய்திகள் ஃபோனி புயல் காரணமாக ஒடிஸாவில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பாதிக்கப்பட்ட கடலோர மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

இப்பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் கடற்படையினர் நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மருத்துவக்குழுக்களும் அப்பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளன ஒடிஸாவில் கரையை கடந்த பின்னர் இந்த புயல் வலுவிழந்து மேற்குவங்கத்தைக் கடந்து பங்களாதேஷை நோக்கி நகர்ந்து செல்வதாக வானிலை ஆய்வு எமயம் கூறியுள்ளது மேற்குவங்கத்தில் இதன் காரணமாக கனமழை பெய்ததாகவும் பெரிய அளவில் சேதங்கள் ஏற்படவில்லை என்றும் எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் கொல்கத்தா விமான நிலையத்தில் ரத்து செய்யப்பட்டருந்த விமான போக்குவரத்து இன்று காலை முதல் தொடங்கியுள்ளதாகவம் அவர் கூறியுள்ளார் இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திரமோடி ஒடிஸா மற்றும் மேற்குவங்க ஆளுநர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு புயல் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார் ஒடிஸா முதலமைச்ச் திரு நவின் பட்நாயக்குடனும் பிரதமர் தொலைபேசியில் பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார் ஒடிஸாவில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை திரு நரேந்திரமோடி நாளை மறநாள் பார்வையிடவுள்ளார் இந்த புயல் காரணமாக அஸ்ஸாம் மாநிலத்திலும் நேற்று இரவு முதல் மழை பெய்து வருகிறது எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் ஃபோனி புயல் பாதிப்பு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதன் கரணமாக வெகுவாக குறைக்கப்பட்டிருப்பதாக ஐ நா பேரிடர் மேலாண்மைக்குழு இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டதன் காரணமாக உயிரிழப்புகள் குறைந்ததாக அக்குழு கூறியுள்ளது

இதனையொட்டி பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏழு மாநிலங்களுக்கு உட்பட்ட இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்குத் தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

மக்களவைத் தேர்தலுக்கு நான்கு கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் எதிர்கட்சிகளுக்கு தோல்விபயம் ஏற்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் எதிர்க்கட்சிகளிடையே குழப்பம் நீடித்து வருவதாகவும் அவர் குற்றம்சாட்டினார் எவ்வித கொள்கையுமின்றி எதிர்க்கட்சிகள் கூட்டணி ஏற்படுத்தியிருப்பதே இதற்குக் காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் ஆதரவு பிஜேபி க்கு தொடர்ந்து இருந்து வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா அமேதியில் நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்கிறார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி தலைமயிலான மத்திய அரசு தவறான பொருளாதார கொள்கைகளை பின்பற்றியதாகக் குற்றம்சாட்டினாா் தேர்தல் ஆணையம் பாரபட்சமாக செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் முக்கிய பிரச்சினைகள் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி உரிய பதிலளிக்கவில்லை என்றும் திரு ராகுல்காந்தி தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றிபெறும் என்று ராஜஸ்தான் காங்கிரஸ் தலைவர் திரு சச்சின் பைலட் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் இன்று ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாகத் தெரிவித்தாா் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் திரு சச்சின் பைலட் குற்றம்சாட்டினார் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றிபெறும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தா்ராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் இன்று சென்னைவிமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்திலும் தங்கள் கூட்டணி வெற்றிபெறும் என்றார் நீர் தேர்வு தொடர்பான பிரச்சினைகள் அடுத்த ஆண்டு முழுமையாக களையப்படும் என்றும் திருமதி தமிழிசை சௌந்தா்ராஜன் தெரிவித்தாா் மக்கள் விரோத நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தமிழக சுட்டப்பேரவைத் தலைவர் பாரபட்சமாக செயல்படுவதாகவும் அவர் குற்றம்சாட்டினார் இதன் காரணமாகத்தான் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக கொண்டு வந்திருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தாா் ஜெய்ஷ் ஈ முகமது தலைவர் மசூத் ஆஸாரை ச்வதேச பயங்கரவாதியாக ஐ நா அறிவித்திருப்பது தீவிரவாதத்துக்கு எதிராக உலக அளவில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு கிடைத்த வெற்றி என்று பிரான்ஸ் கூறியுள்ளது நேற்று புதுதில்லியில் இதனைத் தெரிவித்த இந்தியாவுக்கான பிரான்ஸ் துதர் திரு அலெக்சாண்டர் ஜிக்ளா் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பிரான்ஸ் ஆதரவு அளிக்கும் என்றார் ஜம்மு கஷ்மீா சுட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் ஜெய்ஷ் ஈ முகமது அமைப்பு துக்குதல் நடத்தியதை அடுத்து ஐ நா வால் அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டதை கட்டிக்காட்டினார் இருப்பினும் அதன் தலைவரான மசூத் ஆஸாரை சா்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கவில்லை என்றும் அவர் கூறினார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்தை அடுத்து ஆஸாரை சா்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க வேண்டுமென்று அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகள் ஐ நா வில் தீர்மானம் கொண்டு வந்ததாகவும் திரு அலெக்சாண்டர் ஜிக்ளர் கூறியுள்ளார் அனு ஒப்பந்தம் தொடர்பாக சீனா ரஷ்யா இடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்டிரம்பு கூறியுள்ளார் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதல்கட்டமாக ரஷ்பாவுடன் பேச்சு நடத்தியதாவும் பின்னர் சீனாவும் அதில் இணைந்ததாகவும் கூறினார் முத்தரப்பு ஒப்பந்தம் செய்து கொள்வது தொடர்பாக இப்பேச்சுவார்த்தை அமைந்ததாகவும் திரு டொனால்டு ட்டிரம்ப் தெரிவித்தாா்

கடந்த நிதியாண்டில் கரும்பு உற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீதம் அதிகித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் கரும்பு உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது பெரிய நாடாக உள்ளது தில்லி வடமேற்கு தொகுதி பிஜேபி வேட்பாளர் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது

இதே கருத்தை அக்கட்சியைச் சேர்ந்த திரு ராஜேந்திரபால் கௌதமும் திரு குகன்சிங்கம் வெளியிட்டிருந்தனர் இது தொடர்பாகஇன்று மாலைக்குள் பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு நோட்டிஸ் அனுப்பியுள்ளது புதுச்சேரியில் குடிநீர் பற்றாக்குறையை களைவதற்கான புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக தேர்தல் ஆணையத்தின் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியிருக்கிறார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலில் உள்ளதால் தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி கோரப்பட்டுள்ளதாகத் தெிவித்தாா் மக்களவைத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றிபெறும் என்றும் திரு நாராயணகாமி நம்பிக்கை தெரிவித்தார் தேர்வுக்கான தேர்வு மையங்கள் முன்னறிவிப்பின்றி மாற்றப்பட்டுள்ளதாக மதிமுக நீட் பொதுச்செயலாளர் திரு வைகோ குற்றம் சாட்டியுள்ளார்

இது மாணவர்களிடையே அதிர்ச்சியையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தி உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மத்திய மாநில அரசுகளின் அலட்சியப் போக்கே இதற்குக் காரணம் என்றும் திரு வைகோ அந்த அறிக்கையில் கூறியுள்ளார்

தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை நான்கு மணிக்கு தொடங்குகிறது மற்றொரு போட்டீயில் பெங்களுரூ அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிளது பொங்களூருவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது ஆசிய ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் கோஷல் ஜோஸ்னா சின்னப்பா ஆகியோர் அரை இறுதிக்கு முன்னேறியுள்ளனர் ஈட்டி எறிதலில் பல்வேறு பதக்கங்களை வென்ற நீரஜ் சோப்ரா விரைவில் குணமடைய வாழ்த்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்